புதுவையில் சாலை விபத்துக்களைக் கட்டுப்படுத்துவதற்கான புதிய நடைமுறைகள் நாளை முதல் அமலுக்கு வரும் என்று காவல்துறை போலீசார் தெரிவித்துள்ளனர் புதுவை தமிழகத்தில் பரவலாக மழை பெய்யும் வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வுமையம் தெரிவித்துள்ளது

குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்களை கையாள திறமையான அனுபவம் மிக்க பணியாளர்களை நியமிக்க வேண்டும் என்றும் உச்ச நீதிமன்றம் கூறியுள்ளது

இதற்கிடையில் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்களில் ஈடுபடுவோருக்கு அதிகபட்சமாக மரணதண்டனை விதிக்க வகை செய்யும் சட்ட திருத்த மசோதா இன்று நாடாளுமன்ற மாநிலங்களவையில் நிறைவேறியது இந்த மசோதா மீதான விவாதத்திற்கு பதில் அளித்துப் பேசிய குழந்தைகள் நலத்துறை அமைச்சர் திருமதி ஸ்மிருதி இரானி இத்தகைய குற்றங்களில் விரைவாக நீதி வழங்கிட நாடு முழுவதும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட விரைவு நீதிமன்றங்கள் அமைக்க அனுமதி வழங்கப்பட்டு இருப்பதாக கூறினார் அரசுத் துறைகளில் காலியாக உள்ள பணியிடங்கள் தொடர்ந்து நிரப்பப்பட்டு வருவதன் மூலம் காலி பணியிடங்களின் எண்ணிக்கை கடந்த சில ஆண்டுகளாக குறைந்து வருகிறது என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது

பணியாளர் நியமனத்தில் வெளிப்படைத் தன்மையை கடைபிடிக்கும் வகையில் குரூப் பி மற்றும் குரூப் சி பணியிடங்களுக்கு முறை ரத்து செய்யப்பட்டு இருப்பதாகவும் அவர் நேர்காணல் தெரிவித்தார் நேர்காணலில் முறைகேடுகள் நடைபெறாமல் தடுத்து வெளிப்படைத் தன்மையை உறுதிப்படுத்த கண்காணிப்புப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு இருப்பதாகவும் அமைச்சர் மேலும் கூறினார் நாட்டில் வறட்சி போன்ற நிலவரம் எந்தப் பகுதியிலும் இல்லை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது மாநிலங்களவையில் எழுத்து மூலமான பதில் ஒன்றில் இதை தெரிவித்துள்ள ஜல்சக்தி துறை இணை அமைச்சர் திரு ரத்தன்லால் கட்டாரியா கிராமப்புறங்களில் வறட்சி ஏற்படுவதைத் தவிர்க்க தமது அமைச்சகம் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்திருப்பதாகத் தெரிவித்தார் தண்ணீர் வளத்தைப் பாதுகாக்க ஜல்சக்தி அபியான் என்ற காலக்கெடு கொண்ட இயக்கம் ஒன்றை தொடங்கியுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் தண்ணீர் மாநில அரசின் அதிகார வரம்பிற்குள் வருவதால் கிராமப்பகுதிகளில் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்கும் திட்டங்களுக்கு மத்திய அரசு உரிய உதவியை மாநிலங்களுக்கு வழங்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் கிராமப்புற குடிநீர் விநியோகத்திற்கான திட்டங்களை மாநில அரசுகளே தயாரித்து ஒப்புதல் அளித்து நிறைவேற்ற அதிகாரம் வழங்கப்பட்டு இருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார்

நாடாளுமன்ற மக்களவையில் கேள்வி நேரத்தில் இன்று துணைக் கேள்விகளுக்கு பதில் அளித்த அவர் வரும் ஒலிம்பிக் விளையட்டுப் போட்டிகளில் நமது விளையாட்டு வீரர்கள் நாட்டிற்கு பெருமை சேர்க்கும் வகையில் செயல்படுவார்கள் என்று நம்பிக்கை தெரிவித்தார் சர்வதேச விளையாட்டுப் போட்டிகளில் திறமையுடன் போட்டியிட உதவிடும் வகையில் விளையாட்டு வீரர்களுக்கு நல்ல பயிற்சியாளர்களும் பயிற்சி உபகரணங்களும் வழங்கப்படுவதாக அவர் கூறினார் உலகத்தர அளவிற்கு விளையாட்டு வீரர்களுக்கு பயிற்சி பயிற்சியாளர்களுக்கான ஊதியம் உயர்த்தப்பட்டு இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் வரும் ஒலிம்பிக் விளையாட்டுப் போட்டிகளில் திறமையாகப் போட்டியிட உதவிடும் வகையில் விளையாட்டு வீரர்களுக்கு அனைத்து வசதிகளும் செய்து தரப்பட்டு இருப்பதாகவும் அவர் கூறினார்

அஇஅதிமுக வின் திரு முகமது ஜான் திரு சந்திரசேகரன் திமுக வின் திரு வில்சன் திரு சண்முகம் மற்றும் மதிமுக பொதுச்செயலர் திரு வைகோ ஆகியோர் இன்று மாநிலங்களவை உறுப்பினர்களாகப் பதவியேற்றுக் கொண்டனர் பாட்டாளி மக்கள் கட்சி இளைஞர் அணிச் செயலர் திரு அன்புமணி இன்று பதவியேற்றுக் கொள்ளவில்லை

மதிமுக மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு தலா ஒரு உறுப்பினர்கள் இருப்பார்கள் புதுவையில் சாலை விபத்துக்களை கட்டுப்படுத்த போக்குவரத்து காவல்துறையினர் தீவிர நடவடிக்கைகளை எடுத்துள்ளனர் இதன் ஒரு பகுதியாக காவல்துறை போலீசார் இன்று பேருந்து ஓட்டுநர்களுடன் ஆலோசனைக் கூட்டம் ஒன்றை நடத்தினர்

போக்குவரத்து போலீஸ் கண்காணிப்பாளர்கள் திரு ராஜசேகர் திரு முருகவேல்

சுப்ரமணி டெல்லி போக்குவரத்து தலைவர் திரு பங்கத் மேசஷா உட்பட பலர் இதில் கலந்து கொண்டனர் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் சாலை விதிகளைப் பின்பற்றாத வாகன ஜட்டிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டது பர்மிட் இல்லாமல் ஓடும் பேருந்துகளுக்கு உரிமம் ரத்து செய்யப்படும்

இந்த நடைமுறை நாளை முதல் அமலுக்கு வருவதாக போக்குவரத்து போலீசார் தெரிவித்துள்ளனர் சமீப காலமாக புதுவையில் சாலை விபத்துக்கள் அதிகரித்துள்ளதை அடுத்து இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது புதுவையில் உடனடியாக உள்ளாட்சித் தேர்தலை நடத்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று புதுவை மாநில மக்கள் நீதிமய்யம் கேட்டுக் கொண்டுள்ளது மத்திய மாநில மற்றும் உள்ளாட்சி என்ற மூன்றடுக்கு கொண்ட ஜனநாயக கட்டமைப்பில் மூன்றாவது அடுக்கான உள்ளாட்சி அமைப்புகளுக்கு தேர்தல் நடத்தாதது கிராமப்பகுதிகளில் வளர்ச்சிப் பணியை பாதிப்பதாக இக்கட்சியின் மாநிலத் தலைவர் டாக்டர் எம்ஏஎஸ் சுப்ரமணியம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கை ஒன்றில் கூறியுள்ளார் புதுவையில் உள்ளாட்சித் தேர்தலை உடனடியாக நடத்த அரசு தேவையான நடவடிக்களை எடுக்க வேண்டும் என்று கூறியுள்ள அவர் இது அதிகாரப் பரவலாக்கலுக்கு உதவுவது மட்டுமன்றி மகளிரை அரசியலில் ஈடுபடச் செய்ய ஒரு ஊக்குவிப்பாக இருக்கும் என்று கூறியுள்ளார் புதுவையில் சுயமரியாதை சுடர் அமரர் எம்ஏ சண்முகத்தின் பிறந்தநாள் ஆண்டுவிழா இன்று கொண்டாடப்பட்டது கடலூர் சாலை மரப்பாலத்தில் அமைந்துள்ள அமரர் சண்முகத்தின் திருவுருவச் சிலைக்கு அமைச்சர்கள் திரு நமசிவாயம் திரு ஷாஜகான் உள்ளிட்ட பலர் மலர்மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர்

வங்கியின் இந்த செயல் சமூக நீதிக்கு எதிரானது என்று கோஷங்கள் எழுப்பிய இவர்கள் திடீரென வங்கிக்குள் நுழைய முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது

தங்களது கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் வரை இந்தப் போராட்டம் தொடரும் என்றும் அறிவிக்கப்பட்டு உள்ளது புதுவை கிழக்கு கடற்கரைச் சாலையில் நேற்று மாலை நடைபெற்ற சாலை விபத்து ஒன்றில் இருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர்

கனகசெட்டிகுளத்தில் இருந்து புதுவைக்கு வந்து கொண்டிருந்த இவர்கள் சாலையில் வந்த மாடு ஒன்றை தவிர்க்க முயல்கையில் கட்டுப்பாட்டை இழந்து கீழே விழுந்தனர் அந்த தருணத்தில் பின்புறத்தில் இருந்து வந்த மீன் லாரி ஒன்று அவர்கள் மீது ஏறியதில் இருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர் காயமடைந்தவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு உள்ளார் ஆரோவில் போலீசார் இது குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் தமிழகத்தின் சென்னை உள்ளிட்ட பல மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்யும் வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய வானிலை மைய இயக்குநர் திரு பாலசந்திரன் கர்நாடகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்து உள்ளதாகவும் தமிழ்நாட்டில் வளிமண்டல சுழற்சி ஏற்பட்டுள்ளதாகவும் கூறினார் இதன் காரணமாக வட தமிழகத்தின் விழுப்புரம் திருவண்ணாமலை காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் சில இடங்களிலும் புதுவை மற்றும் தென் தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் மழை பெய்யும் வாய்ப்பு இருப்பதாக கூறினார்

புதுவையில் சாலை விபத்துக்களைக் கட்டுப்படுத்துவதற்கான புதிய நடைமுறைகள் நாளை முதல் அமலுக்கு வரும் என்று காவல்துறை போலீசார் தெரிவித்துள்ளனர் புதுவை தமிழகத்தில் பரவலாக மழை பெய்யும் வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வுமையம் தெரிவித்துள்ளது